ஒப்புதல் அளித்துள்ளது

உலகப் பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது

உயர்த்தப்பட்டுள்ளது

எடுக்க வேண்டுமென்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோவ் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் ராமர் கோவிலைக் கட்டுவதற்கு அறக்கட்டளை அமைப்பதற்கான அனுமதியை மத்திய அமைச்சரவை நேற்று வழங்கியது இதற்கான அறிவிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் தெரிவித்தார் ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த் ஷேத்ரா என்ற அறக்கட்டளையின் மூவம் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார்

அயோத்தி தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவின்பேரில் சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இன்று காலை மக்களவை கூடியதும் அறிக்கையை வெளியிட்டு பேசிய பிரதமர் ராமர் கோவிலைக் கட்டுவது தொடர்பான எந்த முடிவையும் மேற்கொள்வதற்கு அறக்கட்டளைக்கு அதிகாரம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் அயோத்தி உத்தரவுக்குப்பின் இந்திய மக்கள் பெருந்தன்மையைக் காட்டியிருப்பதாக அவர் கூறினார் ஜனநாயக நடைமுறைகளில் இந்திய மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இதில் வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவில் வாழும் இந்து இஸ்லாமியர் சீக்கியர் கிறிஸ்தவர் பார்சி ஜெயின் மற்றும் புத்த மதத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தினரின் வாழ்விலும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சுப்கா சாத் சுப்கா விகாஸ் என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசு இயங்கி வருவதாக பிரதமர் கூறினார்

இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்துகொள்கிறார் இந்த கண்காட்சியில் தற்போது பாதுகாப்புத்துறையில் முன்னிலை வகித்து வரும் தொழில்நுட்பங்கள் அடிப்படையிலான தயாரிப்புகள் வைக்கப்பட்டுள்ளன அரசு தனியார் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களது பாதுகாப்பு தளவாடங்களை பார்வைக்கு வைத்துள்ளனர்

குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா மற்றும் தென்கொரிய நாடுகளைச் சேர்ந்த முன்னணி தளவாட தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்துகொள்கின்றன இத்தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் சர்வதேச அளவில் இந்தியாவின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் ஏராளமான வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தக் கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாகக் கூறினார் இந்தியாவுடன் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் இந்தியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்த விரும்புவதாகக் கூறினார் இந்த கண்காட்சியின் போது ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் வெள்ளிக்கிழமை அஸ்ஸாம் மாநில கோக்ரஜாருக்கு பயணம் மேற்கொள்கிறார்

வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள சேமிப்பிற்கு தற்போதுள்ள ஒரு வட்ச ரூபாய் காப்பீட்டிற்கு பதிலாக ஐந்து வட்ச ரூபாய் வரை காப்பீடு செய்யப்படுவது நேற்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கி வாடிக்கைபாளர்கள் சேமிப்பதற்கு வசதியாக அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகக் கூறப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் துணை நிறுவனமான சேமிப்பு காப்பீட்டு கடன் உத்தரவாதக் கழகம் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் நம்பிக்கையை ஏற்படுத்தம் வகையில் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்தி கந்ததாஸ் தலைமையில் நிதிக்கொள்கை குழு கூட்டம் நேற்று மும்பையில் தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை வெளிவரும் நிதிக்கொள்கை குறித்த அறிவிப்பு நாளை வெளியிடப்படும்

இலதயடுத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் எட்டாம்கால யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்றது இதில் நவதானியங்கள் பட்டுவஸ்கிரம் பழவகைகள்

தஞ்சாவழிலிருந்து அர் நக்கோபாவ் சீனாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்தும் விதத்தில் அந்நாடு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உலக ககாதார அமைப்பிள் தலைவர் திரு டெட்ராஸ் அட்தனோன் பாராட்டு தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலை சமாளிக்க ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நோயைக் கட்டுப்படுத்துவதற்கு சீனா மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வைரஸ் குறித்த தகவல்களை சில சுயநலமிக்க நாடுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டினார்

நோய் பரவுதலை காரணம் காட்டி வர்த்தகம் மற்றும் கற்றுவாவை பாதிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாடுகள் வெளியிட வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின யுனெஸ்கோ தலைமை இயக்குநர் ஆட்ரே அஸௌவ்லே மூன்றுநாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் இந்தியாவுக்கு முதன்முறையாக வந்துள்ள அவர் மத்திய அரசுடன் பலகட்ட ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் மற்றும் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேலையும் அவர் சந்திக்கிறார்

கட்டுமானப் பணிகளில் ஈடுபடும் பொறியாளர்கள் இத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தி சாலைகளை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமரின் கிராமட்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் வரும் நிதியாண்டிலிருந்து லே மற்றும் கார்கில் மாவட்டங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் அரவை எந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீரில் ககாதார கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு தெரிவித்துள்ளாா் யூனியன் பிரதேசத்தில் மருத்துவ வசதிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டா் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அரசின் குகாதார திட்டம் குறித்த தகவல்களை அனைத்து வகையான மக்களுக்கும் கொண்டு செல்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற கேட்டுக் கொண்டார்

ஹாமில்டனில் நடைபெற்று வரும் இந்தப் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிவாந்து முதலில் இந்தியாவை பேட் செய்ய பணித்தது